என்று தேர்தல் ஆணையம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

கட்சிகள் வெளியிட்டுள்ளன முப்படையினருக்கான விருதுகள் மற்றும் பதக்கங்களை குடியரசுத் தலைவா் திரு

கோவிந்த் இன்று வழங்கினார்

தமிழகத்தில் சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதற்கு சுயேட்சை வேட்பாளர் முகமது ஷாஜஹான் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் திரு பத்மராஜன் சுயேட்சை வேட்பாளராக மனுத்தாக்கல் செய்தாா் நாமக்கல் தொகுதியில் அஹிம்சா சோஷலிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு ரமேஷ் சுயேட்சை வேட்பாளராக மனுத்தாக்கல் செய்தார்

வேட்பு மலு தாக்கல் செய்ய வரும்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறினார்

சமூக ஊடகங்களில் அரசியல் தொடர்பான விளம்பரங்கள் வெளியிடப்படுவதற்கு இந்த முறை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி வெளியிடப்படும் அரசியல் விளம்பரங்கள் தடை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் புதிய கட்டுப்பாடுகள் குறித்து விளக்குவதற்காக தேர்தல் ஆணையம் சமூக ஊடகப் பிரதிநிதிகளுடன் இன்று கூட்டம் நடத்தவுள்ளதாகவும் திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்களை ஆய்வு செய்யாமல் சமூக ஊடகங்களில் வெளியிட தடை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின்போது புதுதில்லியில் அனைத்து சமூக ஊடக பிரதிநிதிகளுடன் இதுதொடர்பாக கூட்டம் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அரசியல் விளம்பரங்கள் சரிபார்க்கப்படாமல் வெளியிடப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று வங்கி அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்தினார் சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அவர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை நடைபெற்றால் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இதற்கான உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருப்பதாகவும் கூறினார் ஏடிஎம் இயந்திரங்களில் நடைபெறும் பணப் பரிவர்த்தனைகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் சந்தேகத்திற்கு இடம் அளிக்கும் வகையிலான பரிவர்த்தனைகள் குறித்து உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிப்பதற்கான இணைய தள பக்கம் குறித்தும் வங்கி அதிகாரிகளுக்கு திரு சத்யபிரதா சாஹூ விளக்கினார் தமிழகத்தில் வரும் மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக திமுக கட்சிகளின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டன அஇஅதிமுக வின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று சென்னையில் வெளியிட்டார் திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பிஜேபியின் மத்திய தேர்தல் குழுக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது முதல் வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது தென்சென்னை மக்களவைத் தொகுதி

இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மலுவை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் விசாரணையை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைத்தது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் மின்னனு வாக்குப்பதிவு குறித்த செயல்முறை விளக்கம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை மற்றும் நகராட்சி திருமண மண்டபம் ஆகிய இடங்களில் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிவிக்கும் இயந்திரம் ஆகியவற்றை குமாரபாளையம் வட்டாட்சியர் மற்றும் துணை ஆட்சியர் தலைமயில் செயல் விளக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன செயல்முறை விளக்கங்களை கேட்டறிந்த பின் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்குகளை பதிவு செய்தும் வாக்குப்பதிவுச் சீட்டு இயந்திரத்தில் வெளிவந்த பதிவு ரசீதை பார்த்து சின்னத்தை உறுதி செய்து கொண்டனர்

குமாரப்பாளையத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மனிதச் சங்கிலியும் நடைபெற்றது

தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு அஞ்சல் அட்டை அனுப்பும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திரு சந்திப் நந்துாரி தூத்துக்குடி தலைமை தபால் நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார் கடந்த தேர்தல்களில் குறைவான அளவு வாக்குப்பதிவு காணப்பட்ட பகுதிகளுக்கு அஞ்சல் அட்டை அனுப்பப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார்

முப்படைகளின் தீரச் செயல்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீர மரணம் அடைந்த இந்திய ரானுவத்தை சேர்ந்த வீரர் விஜயகுமார் மத்திய ஆயுத காவல்படை காவலர் பிரதீப்குமார் ஆகியோருக்கு மரணத்திற்கு பின்னர் கீர்த்தி சக்ரா விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் தீரத்துடன் போராடி உயிர்த்தியாகம் புரிந்ததை கௌரவிக்கும் வகையில் இருவருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன ஜம்மு காஷ்மீரில் வெற்றிகரமான தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட லெப்டினன்ட் ஜெனரல் அனில்குமார் பட் க்கு உத்தம் யுத் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது